நடவடிக்கைஎடுத்தால் பேரவைத் தலைவர் மீதுநம்பிக்கையில்லாதீர்மானம் கொண்டுவரப்படும் என்றுதிமுகதலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார்

ஆசியகுத்துச்சண்டைசாம்பியன்சிப் போட்டிகளில் இந்தியாவிற்குநேற்றுமட்டும் ஒரு தங்கம் இரண்டுவெள்ளிப் பதக்கங்கள் கிடைத்துள்ளன மக்களவைக்குநடைபெறவுள்ள கட்டதேர்தலுக்கானபிரச்சாரம் இன்றுமாலையுடன் நிறைவடைகிறது

அமித் ஷா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவிலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திமற்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதிபிரியங்காகாந்திஉத்திரபிரதேசத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்விமாயாவதிமத்தியபிரதேசத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

மீனவர்கள் கடலுக்குச் செல்லவேண்டாம் என்றும் ஆழ்கடலில் மீன்பிடிப்பவர்கள் நாளைக்குள் கரைக்குதிரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புயல் எச்சரிக்கையைஅடுத்தமாநிலஅரசுமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகள் குறித்துதலைமைச் செயலாளர் திருமதிகிரிஜாவைத்தியநாதன் நேற்றுஆய்வுக் கூட்டம் நடத்தினார் இதற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவருவாய்த்துறைஆணையர் திரு சத்யகோபால் கடலோரமாவட்டநிர்வாகங்கள் கண்ணிப்புடன் இருக்குமாறுஅறிவுறுத்தப்பட்டுள்ளதாககூறினார்

புயல் பாதிப்பு ஏற்படக்கூடியபகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்களைபாதுகாப்பான இடங்களுக்குகொண்டுசெல்வதுதொடர்பானஆலோசனைகள் அவர் தெரிவித்தார் இதற்கென்றுகூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்படவேண்டும் என்றும் அவசரகட்டுப்பாட்டுமையங்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் ஃபானி புயல் எச்சரிக்கையைஅடுத்து தூத்துக்குடி கடலூர் நாகப்பட்டிணம் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் எச்சரிக்கைக் கூண்டுஏற்றப்பட்டுள்ளது

ஆட்சித் தலைவர்கள் தலைமையில் நடைபெற்றது மின்னணுவாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்குஒப்புகைச் சீட்டுஎந்திரங்கள் ஆகியவற்றுக்கு மழையால் எந்தவிதபாதிப்பும் ஏற்படாதவகையில் தகுந்தநடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறுதமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ மாவட்டதேர்தல் அதிகாரிகளைஅறிவுறுத்தியுள்ளார்

இடைத்தேர்தல் பொதுப் பார்வையாளர்கள் வரும் திங்கட்கிழமைவரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் குறித்துஅதிகாரிகள் புயல் மட்டத்தில் ஆலோசனைமேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதுகுறித்துஅமைச்சர்கள் அல்லதுமுதலமைச்சர் ஆலோசனைக் கூட்டம் நடத்தவேண்டுமானால் தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதிபெறவேண்டியதுஅவசியம் என்றார் இலங்கையின் கிழக்குமாகாணத்தின் நின்தாவூர் பகுதியில் தீவிரவாதிகள் ஐஎஸ் உள்ளதாகசந்தேகிக்கப்பட்ட இடத்தில் நடந்ததேடுதல் வேட்டையின்போது பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேநிகழ்ந்ததுப்பாக்கிச் சூட்டில் உள்ளூர்வாசிஒருவரும் இரண்டுதீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதாகஅந்நாட்டுபாதுகாப்புத்துறைசெய்திதொடர்பாளர் கூறியுள்ளார்

துப்பாக்கிச் சூடு நடந்துவருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமைஅன்றுநிகழ்ந்ததீவிரவாததாக்குதலைஅடுத்து

ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தின் கொடிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இலங்கைபாதுகாப்புத்துறைதெரிவித்துள்ளது

கட்சித் தாவல் தடைசட்டத்தின்கீழ் அவர்கள்மீதுநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றும் அக்கட்சியின் கொறடா சுட்டப் பேரவைத் தலைவர் திரு தனபாலிடம் நேற்றுமனுஅளித்தார்

சுட்டமன்றஎதிர்கட்சித் தலைவருமானதிரு

க

பாரபட்சமற்றமுறையில் நடந்துகொள்ளவேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நாகப்பட்டிணத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபிஜேபி மூத்ததலைவரும் மத்தியஅமைச்சருமானதிரு

ராதாகிருஷ்ணன் அஇஅதிமுகவின் நலனைகருத்தில் கொண்டுதான் சட்டமன்றஉறுப்பினர்களுக்குநோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாககூறினார்

திருச்சிசிவா

பாரதிஆகியோர் தலைமைதேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோராவைசந்தித்துவலியுறுத்தியுள்ளனர் புதுதில்லியில் நேற்றுதலைமைதேர்தல் ஆணையரைசந்தித்து

உதகமண்டலம் பூங்காவில் மேலும் பல புதியரகரோஜாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்துஎமதுசெய்தியாளர் தரும் தகவல்

கடந்தசிலதினங்களாகபெய்தமழைகாரணமாகதற்போதுரோஜாபூங்காவில்பெரும்பாலானரோஜா செ டிகளில்மலர்கள்பூத்து குலுங்குவதைஏராளமானசுற்றுலாப்பயணிகள்ஆர்த்துடன்பார்வையிட்டும்புகை ப்படம்எடுத்தும்வருகின்றனர் தேர்தல்நடத்தைவிதிமுறைகள்அமலில்இருப்பதையடுத்துவருடந்தோறும்மேமாதம்முதல்வாரத்தில்நட த்தப்படும் ரோஜாகாட்சிஇந்தஆண்டு ரத்துசெய்யப்ட்டுள்ளதுஎன்பதுகுறிப்பிடத்தக்கது

ஆப்கானிஸ்தானிலிருந்துவெளிநாட்டைச் சேர்ந்தபடைகள் வெளியேறவேண்டும் என்பதில் ரஷ்யா சீனாவுடன் ஒத்தகருத்துஏற்பட்டுள்ளதாகஅமெரிக்காதெரிவித்துள்ளது

விளையாட்டுச் செய்திகள் பாங்காக்கில் நடைபெறும் போட்டிகளில் ஆசியகுத்துச்சண்டைசாம்பியன்சிப் இந்தியாவிற்குநேற்றுமட்டும் ஒரு தங்கம் இரண்டுவெள்ளிப் பதக்கங்கள் கிடைத்துள்ளன

இந்தப் போட்டிகளில் இந்தியாவிற்கு இதுவரை

பீஜிங்கில் நடைபெற்றுவரும் உலககோப்பைதுப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் திவ்யஞ்ச் சிங் பன்வார் வெள்ளிப் பதக்கம் வென்றார்